நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் முன்வரவேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்

ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பிரதமர் கெவாடியா புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் ரயில்வேதுறை நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த புதிய ரயில்சேவைகளால் போக்குவரத்து வசதிகள் மேம்படுவதோடு இப்பகுதி மக்களின் வாழ்க்கைத்தரம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள சுதந்திரதேவி சிலையை பார்வையிடவரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையைவிட ஒற்றுமை சிலையை பார்வையிடுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் சுற்றுலா துறை மேம்படுவதோடு கெவாடியா மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார் தொடர்ந்து பிரதமர் குஜராத்தில் தபோய் சந்தோத் அகல ரயில்பாதை கெவாடியா மின்மயமாக்கப்பட்ட புதிய வழித்தடம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய ரயில்நிலைய கட்டிடங்களையும் திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் குஜராத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபாணி தமிழகம் சார்பில் மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜய பாஸ்கர் மீன் வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று தடுப்பூசி போட்டுக்கொண்ட அவர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் பணி அளப்பரியது என பாராட்டு தெரிவித்தார்

இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் முன்வரவேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற கருப்பொருளை மையமாகக் கொண்டு இந்த சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட உள்ளது

குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்படும்எனவும் கூறப்படடுள்ளது

எம்ஜிஆர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்

சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

தங்கமணி திரு

வேலுமணி திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் அன்னாரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டி பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் வறுமை ஒழிப்பு பெண்களுக்கு பல்வேற செயல்பாடுகளின்மூலம் சமூக மேம்பாட்டிற்கு வித்திட்டவர் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டுள்ளார்

அனைத்துப் பாடங்களிலும் குறிப்பிட்ட பகுதிகளை நீக்கி வெளியிடப்பட்டுள்ள குறைக்கப்பட்ட பாடங்களை மட்டும் மாணாக்கர் படித்தாலே போதுமானது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது

சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தைப்பூசத் திருவிழா நாளைமறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது